சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் வெற்றிபெற்றவர்கள் இன்று பதவியேற்கின்றனர்

இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது ட்வென்டி ட்வென்டி கிரிக்கெட் போட்டி மழையினால் கைவிடப்பட்டது தமிழக சட்டப்பேரவை கூட்டத் தொடர் இன்று தொடங்குகிறது நடப்பாண்டின் முதல் கூட்டத் தொடர் இது என்பதால் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் இன்று உரையாற்றுகிறார் இதனைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் திரு தனபால் தலைமையில் அலுவல் ஆயவுக்குழு கூடி இந்தக் கூட்டத்தை எத்தனை நாட்களுக்கு நடத்துவது என்பது குறித்து இறுதி செய்யவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்தக் கூட்டத்தொடரில் குடியுரிமை திருத்தக் கூட்டம் நீட் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன இதற்கிடையே இந்தக் கூட்டத் தொடரில் மேற்கொள்ள வேண்டிய அனுகுமுறைகள் குறித்து விவாதிப்பதற்காக திமுக சுட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று மாலை சென்னையில் நடைபெறவுள்ளது ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் வெற்றிபெற்றவர்கள் இன்று பதவியேற்கின்றனர்

விவசாயிகளின் நலனுக்காக தமிழக அரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் பொலவப்பாளையத்தில் ஊராட்சி மன்றத்திற்கான புதிய கட்டடத்தை நேற்று திறந்துவைத்து அவர் பேசினார் வேளான் விளைபொருட்கள் ஏற்றுமதி மற்றும் ஆள்வைன் விற்பனைக்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் விவசாயிகளின் வருவாயை இரட்டிப்பாக்க வேண்டும் என்பதில் மத்திய மாநில அரசுகள் உறுதியுடன் இருப்பதாகவும் திரு செங்கோட்டையன் குறிப்பிட்டார் ஜல்லிக்கட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்காக ஏராளமான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருவதாக கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் நேற்று காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

செகண்ட்ஸ் நம்முடைய ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை இந்த ஆண்டு அதிக அளவில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன

எந்த மாடுகள் எல்லாம் தகுதி வாய்ந்தது அதை ஜல்லிக்கட்டுக்கு அனுப்பலாம் என்ற பட்டியலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்

கூடிய விரைவில் அந்த விண்ணப்பங்கள் எல்லாம் ஒவ்வொரு மாவட்டமாக ஆய்வு செய்து உடனடியாக அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும்

அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் கடைபிடிக்கப்பட்டு அந்த உரிய மாடுகளும் சான்றிதழ் பெறப்பட்டு அந்த மாடுகள் மூலமாகத்தான் இன்றைக்கு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அரசு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அரசு கேபிள் டிவி சேவை இல்லாத பகுதிகளுக்கும் அவற்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார்

திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் என்பதே அஇஅதிமுகவின் நிலைப்பாடு என்றார் மக்கள் நலனை பாதிக்கும் எந்தவொரு திட்டத்தையும் தமிழக அரசு செயல்படுத்தாது என்றும் திரு காமராஜ் கூறினார்

நேற்று புதுதில்லியில் அக்கட்சியின் தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு

வீடாக சென்று நாடு முழுவதும் மத்திய அமைச்சர்கள் மற்றும் பிஜேபி மூத்த நிர்வாகிகள் இத்தகைய விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளனர் புதுதில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக் கழகத்தில் நடைபெற்ற வன்முறைச் சம்பவங்களுக்கு மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இத்தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாணவர்கள் அமைதி காக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார்

இதனையொட்டி பெருமாள் கோவில்களில் அதிகாலை சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள அருள்மிகு பார்த்தசாரதி திருக்கோவில் திருச்சி புநீரங்கத்தில் உள்ள அருள்மிகு புநீரெங் கநாதன் திருக்கோவில் உள்ளிட்ட பெருமாள் கோவில்களில் நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் பல்லாயிரக்களக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் காஞ்சிபுரம் அருள்மிகு அஷ்புஜ பெருமாள் கோவிலில் நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதனையொட்டி ஸ்ரீ அஷ்புஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார்

இதேபோன்று வைகுண்ட பெருமாள் கோவிலிலும் இன்று சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரினம் செய்து வருகின்றனர் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர்

இதில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் விஜயகுமார் தெரிவிக்கிறார்

நேற்றிரவு புனித குடங்களில் வைக்கப்பட்ட சந்தனம் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது

திருவிழா நடத்தப்பட்டது இதில் ஏராளமான இஸ்லாமியினர் கலந்து கொண்ட வழிபாடு நடத்தினார்கள்

பாக்தாதில் அமெரிக்கா நடத்திய வான்வெளி தாக்குதல் குறித்து ஐநா பாதுகாப்புக் குழுவில் ஈராக் புகார் தெரிவித்துள்ளது ஈராக்கில் வெளிநாட்டுப் படைகள் இருப்பதை முடிவுக்கு கொண்டுவரும் தீர்மானம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்டது

வேளாண் பொருள் ஏற்றுமதி கொள்கைக்கான செயல் திட்டத்தை எட்டு மாநிலங்கள் இறுதி செய்துள்ளன வடமாநிலங்களில் வரும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மழை பெய்யக்கூடும் என்று வாளிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது திருவள்ளுர் மாவட்டத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் இன்று வழக்கம் போல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று அதிகாலை மிதமான மழை பெய்தது

இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது ட்வென்டி ட்வென்டி கிரிக்கெட் போட்டி மழையினால் கைவிடப்பட்டது கவுகாத்தியில் நேற்று போட்டி தொடங்குவதற்கு முன் மழை பெய்ததை அடுத்து ஆட்டம் கைவிடப்பட்டது

நாளை நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா நியூஸிலாந்தை எதிர்கொள்கிறது

ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது புவனேஷ்வரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது